பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்கிறார் பிரதமரின் இந்த சுற்றுப் பயணத்தின்போது வாரணாசி அஸம்கார் மற்றும் மிர்சாபூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

பல்வேறு முக்கிய நகரங்கள் வழியாக தில்லி உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையே இந்த விரைவு சாலை அமைக்கப்பட உள்ளது

ரூபாய் மதிப்பிலாள பல்வேறு முக்கிய திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மிர்சாபூரில் பன்சார்கர் கால்வாய் திட்டத்தை பிரதமர் நாளை மறுநாள் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் காங்கிரஸ் கட்சி மதம் மற்றும் வகுப்புவாத அரசியலை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி ஒரு இஸ்லாமிய கட்சி என்று அக்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு எதிராக காங்கிரஸ் பேசி வருவதாக அமைச்சர் குறை கூறினார் நாட்டில் அடுத்தாண்டு நடைபெற உள்ள பொதுத்தேர்தல் வரை நிகழும் அனைத்து வகுப்புவாத வன்முறைகளுக்கும் காங்கிரஸ் கட்சியே பொறுப்பேற்க வேண்டும் என்று அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வரும் நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் புகைப்படம் எடுக்க அனுமதி அளிப்பது என்பது என்ற கலாச்சார அமைச்சகத்தின் முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் அமைச்சகத்தின் இந்த முடிவு மிகவும் தேவையானது என்றும் வரவேற்ககூடியது என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நாட்டிலுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்களின் புகைப்படங்களை பார்த்து சுற்றுலாவை திட்டமிட முடியும் என கூறியுள்ளார் எனினும் அஜந்தா குகை லே அரண்மனை மற்றும் தாஜ்மஹால் ஆகிய இடங்களில் புகைப்படங்கள் எடுக்க அனுமதிக்கப்படமாட்டாது என்று கலாச்சார அமைச்சகம் தெளிவுப்படுத்தியுள்ளது இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் முதல் குழு வரும் சனிக்கிழமை சவுதி அரேபியா சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அந்நாட்டிற்கான இந்தியா துதர் திரு அஹமது ஜாவேத் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு ஹஜ் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்து அந்நாட்டு ஹஜ் பயணத்திற்கான அமைச்சர் திரு உம்ரா மற்றும் திரு முஹமது சுலே பின் தகர் பென்டன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார் பின்னர் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த புனித பயணத்திள் போது இந்திய குழுவினர் பாதுகாப்பாக தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்தில்வன்முறைக்கு இடமில்லை என்றும் நாட்டின் சுதந்திரம் தொடர்பான விஷயத்தில் ஒருபோதும் சுமரசத்துக்கு இடமில்லை என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புதுறை இணையமைச்சர் கள்ளல் ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் கொச்சியில் இன்று நடைபெற்ற மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் வன்முறை சுதந்திரத்திற்கு எதிரானது என்று கூறினார் நாட்டின் அரசியல் சாசன சுட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்றும் எக்காரணம் கொண்டும் அங்கு வன்முறையை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் திரு ரத்தோர் தெரிவித்தாா்

இக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசின் சமூகம் மற்றும் பொருளாதார இலக்குகளை எட்டுவதற்கும் வறுமையை முற்றிலும் அகற்றுவதற்கும் மத்திய கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மத்திய பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசின் உயர் கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் இயக்குனர்களை ஆண்டுதோறும் குடியரசு தலைவர் சந்தித்து பேசும் வழக்கமான நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் அமராவதி அருகே மங்களகிரியில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டிட பணிகளை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டமிட்ட காலத்திற்கு முன்னதாகவே அடுத்தாண்டு ஜனவரி மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயா்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்

சமூக வலை தளங்ககளின் தகவல்களை கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு அமைப்பு ஒன்றை உருவாக்குவது என்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் முடிவு குறித்து இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுட்டமன்ற உறுப்பினர் திரு மகுவா மொய்த்ரா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது

இந்தியா சீனா இடையே கடற்சார் பாதுகாப்பு குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் பெய்ஜிங்கில் இன்று நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடல் வளம் ஆகியவற்றில் இவ்விரு நாடுகள் இடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த இந்தியாவின் நிவைப்பாடு குறித்து அப்போது விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா சீனா இடையேயான கடல்சார் பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்திய பிரதிநிதிகள் குழுவிற்கு வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு பங்கஜ் சர்மாவும் சீன பிரதிநிதிகள் குழுவிற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வு ஜியாங்கோ வும் தலைமை வகித்தனர்

வர்த்தகம் தொடங்குவதில் எளிமையான நடைமுறை மற்றும் முதலீகளுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் ஜம்மு பதான்கோட் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் அமர்நாத் யாத்ரீ ஒருவர் உயிரிழந்தார்

அமர்நாத் யாத்ரீகள் சாலையை கடக்க முயன்ற போது வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை வட்டாரங்களை மேற்கோள்காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்த யாத்ரீகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திர பிரதேசம் முன்னாள் முதலமைச்சர் திரு கிரண்குமார் ரெட்டி இன்று மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் புதுதில்லியில் இன்று அக்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்த பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் ஜப்பானில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் இருந்து பத்திரமாக மீட்கப்பட்டவர்களை அந்நாட்டு பிரதமர் திரு ஷின்சோ அபே இன்று சந்தித்து பேசினார் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார்

கிரகணத்தின் போது செவ்வாய் பூமிக்கு மிக அருகில் வரும் என்றும் இதனால் பூமி வழக்கத்தைவிட பிரகாசமாக தெரியும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாவாஜி விஸ்னுவர்தன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது